தமிழகத்தில் வழக்குகளில் சம்பந்தப்படாதகூட்டுறவு கேர்கல் சங்கக் முடிவுகளைஉடனடியாகஅறிவிக்கமாநிலகூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணயம் உத்தரவிட்டுள்ளது

உலகக்கோப்பைமகளிர் ஹாக்கிப் போட்டயில் இத்தாலியைவீழ்த்தி இந்திய அணிகாலிறுதிக்குமுன்னேறியுள்ளது

இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையிலானமுதலாவதுகிரிக்கெட் டெஸ்ட் இந்திய போட்டிபர்மிங்ஹாமில் இன்றுதொடங்குகிறது

டுவிட்டரில் தெரிவித்துள்ளஅவர் இதனைத் மீனவர்கள் அனைவரும் முன்றாம் தேதிசென்னைக்குஅனுப்பப்படுவார்கள் என்றுகூறியுள்ளார்

இதளையடுத்துஅவர்களைவிடுவிக்கமத்திய அரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிபிரதமர் திருநரேந்திரமோடிக்குஅண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் இதன் தொடர்ச்சியாகதற்போதமீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஊரகதுப்புரவு மற்றும் சுகாதாரஆய்வுப் பணிகள் இன்றுதொடங்குகின்றன ஆகஸ்ட் மாதம் இறுதிவரை இந்தப் பணிகள் நடைபெறும் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது கிராமப்புற தூய்மைப் பணியில் மக்கள் தங்களைஈடுபடுத்திக் கொள்ளுமாறுபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் இன்றுதொடங்கும் இந்தஆய்வுப் பணிகள் தூய்மை இந்தியா இயக்கத்திற்குவலுசேர்க்கும் என்றும் இதன்மூவம் கிடைக்கும் தகவல்களைக் கொண்டு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளைமேம்படுத்தநடவடிக்கைஎடுக்கஉதவியாகஅமையும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வழக்குகள் நிலுவையில் கவிர இதர அமைப்புகளுக்குநடந்ததேர்தல் முடிவுகளைஉடனடியாகஅறிவிக்கமாவட்டதேர்தல் அலுவலர்களுக்குதமிழ்நாடுமாநிலகூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

மூன்றாம் மற்றும் நான்காம் நிலையில் உள்ள சங்கங்களின் நிர்வாகக்குழஉறுப்பினர்களுக்கானதேர்தல் முடிவுகளும் இத்துடன் அறிவிக்கப்படும் இந்த சங்கங்களின் தலைவர் மற்றும் துணத் தலைவர்களுக்கானதேர்தல் வரும் ஆழாம் தேதிநடத்தப்படும் என்றுஆணையம் அறிவித்துள்ளது கூட்டுறவு சங்கக் கேர்கல் ஆணையத்தால் ரத்துசெய்யப்பட்ட ஒத்திவைக்கப்பட்டதேர்தலுக்கானஅட்டவணைபின்னர் அறிவிக்கப்படும் என்றுஅதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்குநிலுவையில் சங்கங்களுக்குமட்டும் தேர்தல் முடிவுகளைஅறிவிக்கக் கூடாதுஎன்றுசென்னைஉயர்நீதிமன்றம் நேற்றுஉத்தரவிட்டது

ஆணையம் வெளியிட்டுள்ளஎச்சரிக்கையில் ஆதார் எண்ணைவெளியிட்டுசவால் விடுக்கும் தேவையற்றநடவடிக்கைகள் சட்டத்திற்குஎதிரானதுஎன்றுகூறியுள்ளது வங்கிக்கணக்கு நிரந்தரகணக்குஎண் என்னும் ரகசியமாகவைத்திருக்கக் கூடியதுஎன்றும் தேவையானபோதுமட்டும் அவற்றைபயன்படுத்தவேண்டுமென்றும் தனித்துவஅடையாளஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது பிறரதுஆதார் தகவல்களைபயன்படுத்துவது இந்தியதண்டனைச் சட்டத்தின் கீழ் குற்றமாகக் கருதப்படும் என்றும் ஆணையம் எச்சரித்துள்ளது

இந்தவிலைஉயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்குவந்துள்ளது

பெருநகரசென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் ஐம்பதுமைக்ரான் அளவுக்குகீழ் உள்ளபிளாஸ்டிக் பைகளைபயன்படுத்துவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமாநகராட்சி ஆணையர் கூறியுள்ளார் ஐம்பதுமைக்ரானுக்குகீழ் உள்ளபிளாஸ்டிக் பைகளைவிற்பனைசெய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளதாகமாநகராட்சிவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆடிப்பெருக்குவிழாநாளைமறுநாள் கொண்டாடப்படஉள்ளநிலையில் தர்மபுரி மாவட்டத்திற்குஅன்றையதினம் உள்ளூர் விடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்குவிழாஏற்பாடுகள் குறித்தஆவோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் மாவட்டஆட்சியர் திருமதிமலர்விழி இதனைத் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பொருட்களைதவிர்க்கவேண்டுமென்றவிழிப்புணர்வு கண்காட்சி தற்காலிகபேருந்துநிலையம் அமைப்பது பயணிகளின் வருகைக்குஏற்பகூடுதல் பேருந்துகளை இயக்குவதுபற்றி இந்தக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆடிப்பெருக்குதினத்தையொட்டிபொதுமக்களுக்குத் தேவையானகுடநீர் மற்றும் கழிப்பிடவசதிகளைஏற்படுத்தித்தரவேண்டுமென்றுமாவட்டஆட்சியர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தியுள்ளார் தொழிற் பயிற்சிநிலையங்கள் எனப்படும் ஐஷஐக்களைபராமரிப்பதில் நாட்டிலேயேதமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகமாநிலதொழிவாளர் நலத்துறைஅமைச்சர் திருமதிநிலோஃபர் கஃபீல் தெரிவித்துள்ளார் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ளஐடிஐவளாகத்தில் பதினைந்துகோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுவரும் கட்டப் பணிகளைஆய்வு செய்தஅவர் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் இந்தக் கட்டடப் பணிகள் மூன்றுமாதங்களில் நிறைவடையும் என்றுகூறியஅமைச்சர்

இந்ததிட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனைவிதிக்கப்பட்டபாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மருத்துவசிகிச்சைக்குப் பின்பு சிறைக்குமாற்றப்பட்டுள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளதேசியகுடிமக்கள் பதிவேட்டின் வரைவு பட்டியலின் அடிப்படையில் எந்தஒருநபர் மீதும் நடவடிக்கைஎடுக்கூடாதுஎன்றுஉச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சுதந்திரப் போராட்டவீரர் தீரன் சின்னமலைநினைவு நாளையொட்டிநாளைமறுநாள் ஈரோடுமாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

லதாதெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழைபெய்ததால் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன

மத்தியஅரசின் தூய்மை இந்தியாவிருதுக்காக தூத்துக்குடிமாவட்டநகரங்கள் மற்றும் கிராமங்களில் கணக்கெடுப்புப் பணி இன்றுதொடங்க உள்ளதாகமாவட்டஆட்சியர் திருசந்தீப் நந்தூரி முப்பதுநாள் கூறியுள்ளார்

இந்தியநேரப்படிமாலை மூன்றரைமணிக்கு இந்தப் போட்டிதொடங்கும் இங்கிலாந்துஅணிதனதுஆயிரமாவதுடெஸ்ட் போட்டியில் களமிறங்குகிறது

உலகக்கோப்டைமகளிர் ஹாக்கிப் போட்டியின் காலிறுதிக்கு இந்தியாமுன்னேறியுள்ளது லண்டனில் நேற்றிரவு நடைபெற்றஆட்டத்தில் வெற்றிபெற்றாகவேண்டும் என்றகட்டாயநிலையில் இருந்த இந்தியஅணி இத்தாலிஅணியைஎதிர் கொண்டது